நரேந்திரமோடி ஜப்பானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு புதுதில்லி புறப்பட்டார் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தெிவித்துள்ளாா் மகராஷ்டிராவில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில்

தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக திரு சண்முகமும் காவல்துறை தலைவராக திரு திரிபாதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜப்பானில் அரசு முறை பயணத்தை முடித்துக்கொண்டு புதுதில்லி புறப்பட்டார்

பேரிடர்களினால் பெரும்பாலும் ஏழைகள்தான் அதிகளவு பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக விரைவான மீட்பு மற்றும் நிவாரண உதவிகள் அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ஒசாகாவில் துருக்கி அதிபர் திரு

தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவா்களும் விவாதித்தனா்

நரேந்திரமோடி பேச்சு நடத்தினார் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் வருடாந்திர மாநாட்டில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார் பேரிடர் மீட்புப் பணியில் சிறப்பாக பணியாற்றும் இந்த படை வலுப்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டாா் தரமான உயர்கல்விக்கான ஐந்து ஆண்டுகால தொலைநோக்குத் திட்டத்தை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறை நிபுணர்களை கலந்தாலோசித்த பின்னர் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது

உயர்க்கல்வியை முழுமையாக சீரமைக்க இது உதவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் மேம்பாட்டிற்கான வரைவு தேசியக் கொள்கையை மத்திய அரசு வகுத்துள்ளது நேற்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த மகளிா மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி மகளிர் அனைத்து வகையிலும் சமவாய்ப்பு பெறுவதற்கு உதவும் வகையில் இந்த கொள்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா்

பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இடிபாடுகளுக்கிடையே மேலும் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது

மும்பையில் நேற்றுமுதல் கனமழை பெய்து வருகிறது ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் சீரான குடிநீர் வினியோகித்தை உறுதி செய்வதற்கு ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என இரு மாநில முதலமைச்சர்கள் முடிவு செய்துள்ளனர் ஹைதராபாத்தில் நேற்று ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகரராவ் ஆகியோரிடையே நடைபெற்ற உயர்நிலைக்குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது வேளாண்மை மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நீரை உறுதி செய்வது என்றும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை வலியறுத்துவது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

முதலமைச்சர்களுக்கு இடையிலான இந்த உயர்நிலைக்குழுக் கூட்டம் இன்றும் நடைபெற உள்ளது புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கொள்கைகளை வகுப்பதற்கு முக்கியப்பங்கு வகிக்கும் புள்ளியியலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது

தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக திரு

சண்முகம் நியமிக்கப்பட்டுள்ளார் நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணியாற்றிவரும் அவர் தற்போது இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பொறுப்பில் இருந்த திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பணியில் இருந்து நாளை ஒய்வு பெறுகிறார் இதேபோல் காவல்துறை தலைவராக திரு

திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளாா் இதுவரை இப்பதவி வகித்த வந்த திரு

ராஜேந்திரன் நாளை ஒய்வு பெறுகிறாா்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர்மகசூல் பெற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் மத்திய அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ள ஒரே குடும்ப அட்டைத் திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது வினியோக முறையை தங்கள் கையில் கொண்டுவரும் நோக்கில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய அளவில் கீழமை நீதிபதிகளை தேர்வு செய்யும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று பா ம க

இராமாசு கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை ஏற்க இயலாது என்று தமிழக அரசும் மத்திய அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ரோஹிங்யா பிரச்சினைக்கு தீர்வுகாண சீனா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைளை மேற்கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

நேற்று டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதையடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் முதல் உரை இதுவாகும் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது

உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் அமெரிக்கா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

இன்று நடைபெறவுள்ள இதர காலிறுதி ஆட்டங்களில் இத்தாலி நெதர்லாந்தையும் ஜெர்மனி சுவீடனையும் எதிர்கொள்கின்றன ஆசிய ஸ்னுக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது